குறிப்பிட்ட இலக்கை அடைந்ததும் செயற்கை கோள்கள் ஒவ்வொன்றாக அவற்றிற்குரிய சுற்று வட்டப் பாதையில் நிலை நிறுத்தப்பட்டன இது இந்திய விஞ்ஞானிகளின் மிக பெரிய சாகசமாகும் வழக்கமாக செயற்கை கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டவுடன் ராக்கெட் எஞ்சின் விண்ணில் கைவிடப்படும்

இதுவும் இந்திய விண்வெளி விஞ்ஞானிகள் மேற்கொள்ளும் முதல் பரிசோதனை வெற்றி ஆகும் என்று எமது செய்தியாளர் திரு முத்தையா ஜெய்சிங் தெரிவிக்கிறார்

வெங்கய்ய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர்

மோடி காங்கிரஸ் தேசிய வாத காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் பாலாகோட் தாக்குதலுக்கு ஆதாரம் கேட்பதன் மூலம் பாதுகாப்பு படையினரையும் அவர்களின் தியாகங்களையும் அவமதிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார் இன்று மகாராஷ்டிர மாநிலம் வார்தாவில் தேர்தல் பிரச்சாரப் பொதுக் கூட்டம் ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு குற்றம் சாட்டினார் பின்னர் ஆந்திரமாநிலம் ராஜமந்திரியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரப் பொதுக் கூட்டத்தில் திரு நரேந்திரமோடி பேசுகையில் எதிர்கட்சிகள் தங்களின் குடும்பம் மற்றும் உறவினர்களின் நலனுக்கே பாடுபட்டு வருவதாகவும் நாடு அல்லது மக்களைப் பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை என்றும் கூறினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத்திலும் தேர்தல் பிரச்சாப் பொதுக் கூட்டத்தில் பங்கேற்கிறார் ராகுல்காந்தி பிரதமர் திரு நரேந்திரமோடி பணம் படைத்தவர்களின் காவலாளியாகவே செயல்பட்டு வந்திருப்பதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டி உள்ளார்

ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி கட்சி வேட்பாளர் டாக்டர் கே நாராயணசாமிக்கு ஆதரவாக இன்று ஏனாம் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் கனகாலபேட் சாவித்திரி நகர் உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் அரசு ஆட்சியில் இருந்தபோது ஏனாம் பகுதியின் வளர்ச்சிக்கு தாராளமாக நிதி வழங்கப்பட்டதாகவும் மீண்டும் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் போது ஏழைகளுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கப்படும் என்றும் கூறினார் ஏனாம் பகுதியைச் சேர்ந்த காபு வகுப்பினர் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் என்றும் அவர் உறுதியளித்தார் பிரச்சாரத்தில் புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் டாக்டர் கே நாராயணசாமி அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு கோகுல கிருஷ்ணன் ஏனாம் பகுதி என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பாளர் திரு பைரவ சாமி ஏனாம் பகுதி பிஜேபி தலைவர் திரு ராமாராவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக ஏனாமில் திரு ரங்கசாமி தங்கியிருந்த ஓட்டலில் சாவித்ரி நகர் பகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினர் பலர் அவரை சந்தித்து என்ஆர் காங்கிரசில் இணைந்ததாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார் வைத்திலிங்கம் புதுவையில் மக்களவை தேர்தலுக்கான காங்கிரஸ் வேட்பாளர் திரு வைத்திலிங்கம் இன்று புதுச்சேரி கடலூர் மறை மாவட்டப் பேராயர் அருட்தந்தை அந்தோணி ஆனந்தராயரை நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார் பேராயர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் திரு லட்சுமி நாராயணன் ஆகியோரும் உடன் இருந்தனர் புதுவை கைது புதுவையில் முறையான பர்மிட் இன்றி தமிழகத்திற்கு டீசல் எடுத்துச் சென்ற ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர்

வேனில் இருந்த நபர் மேல் விசாரணைக்காக வேன் மற்றும் டீசலுடன் உணவு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் சோதனை வேலூரில் திமுக பொருளாளர் திரு துரைமுருகன் அவரது மகனும் வேலூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளருமான திரு கதிர் ஆனந்த் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் வருமானவரித் துறையினர் இன்றும் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டனர்

இந்த சோதனைகளின் கட்டுக் கட்டாகப் பணம் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது இதற்கிடையே திரு கதிர் ஆனந்தின் தேர்தல் பிரச்சாரத்தை தடை படுத்தவே வருமானவரி சோதனை மேற்கொள்ளப்படுவதாக அவரது வழக்கறிஞர் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிட்ட போது மனுவாக தாக்கல் செய்தால் நாளை இதை விசாரிப்பதாக நீதிபதி திருமதி அனிதா சுமந்த் கூறினார் வருமானவரி சோதனைகள் குறித்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாகு சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வேலூர் மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு கிடைத்த தகவலைத் தொடர்ந்து அவரது வேண்டுகோளின் பேரிலேயே சோதனை நடத்தப்பட்டதாக கூறினார் கைப்பற்றப்பட்ட பணம் கட்சிப் பணமா வேட்பாளரின் சொந்தப் பணமா என்பதெல்லாம் தெரிய வந்த பின்னர் தேவைப்பட்டால் நடவடிக்கை எடுப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என அவர் தெரிவித்தார் பறிமுதல் பற்றிய வருமானவரித் துறையின் அறிக்கை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்படும் என்றும் வேலூரில் தேர்தலை ஒத்தி வைக்க வேண்டுமா என்பது குறித்து தேர்தல் ஆணையம் தான் முடிவெடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

புதுவை பல்கலைக்கழகத்தின் வங்கி தொழில்நுட்பத் துறையும் ஐதராபாத்தில் உள்ள பொறியியல் பணியாளர் கல்லூரியும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இப்பயிலரங்கில் துறை சார்ந்த நிபுணர்கள் கல்வியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் கலந்து கொண்டு குழு விவாதங்கள் மற்றும் ஆலோசனைகளில் ஈடுபட்டனர்

ராஜஸ்தான் பெங்களுர் அணிகளுக்கு இடையே ஜெய்பூரில் அடுத்த போட்டி நாளை நடைபெற உள்ளது

விஜயா வங்கியும் தேனா வங்கியும் பரோடா வங்கியுடன் இணைக்கப்பட்டுள்ளன எதிர்கட்சிகளுக்கு நாட்டைப் பற்றியோ மக்களைப் பற்றியோ கவலை இல்லை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டி உள்ளார் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று ஏனாம் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்